நரேந்திரமோடி தலைமையேற்க இருக்கிறார்

எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார்

மாலே நகரின் குடியரசு சதுக்கத்தில் அவருக்கு மாலே அரசு சம்பிரதாய வரவேற்பு அளித்தது மாலத்தீவுகள் உடனான உறவுகளுக்கு இந்தியா அளித்து வரும் முக்கியத்துவத்தையும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கான விருப்பத்தையும் இப்பயணம் வெளிப்படுத்துவதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பிரதமராக மீண்டும் பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டுப் பயணம் இதுவாகும் இப்பயணத்தின் போது மாலத்தீவு அரசு திரு நரேந்திரமோடிக்கு நிஷான் இசுதீன் விருது வழங்குகிறது மாலத்தீவுகள் அரசால் வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும் இது மாலே யில் மாலத்தீவு அதிபர் திரு இப்ராகிம் முகமது சோலி உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் இன்று மாலத்தீவு நாடாளுமன்றமான மக்கள் மஜ்லீசி லும் அவர் உரையாற்றுகிறார் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன இந்திய நிதி உதவி மூலம் மாலத்தீவுகளில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டு உள்ள கடலோரக் கண்காணிப்புத் திட்டம் மற்றும் மாலத்தீவு பாதுகாப்புப் படையிருக்கான பயிற்சி மையத்தையும் மாலத்தீவு அதிபருடன் இணைந்து திரு நரேந்திரமோடி தொடக்கி வைப்பார் என்றும் மாலத்தீவுகளுக்கான வேறு சில திட்டங்களை இந்தியா அறிவிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மாலத்தீவுப் பயணம் அந்நாட்டு மக்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மாலத்தீவில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு செல்கிறார் இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளைத் தொடர்ந்து அந்நாட்டுடன் இந்தியாவின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்தப் பயணம் அமைகிறது முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காலை கேரள மாநிலம் குருவாயூர் கோவிலில் தரிசனம் செய்தார் பின்னர் குருவாயூர் அபிநந்தன் சபாவில் பிஜேபி கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் பாரதீய ஜனதா தேர்தல் வெற்றிக்காக மட்டுமே உழைக்கக் கூடிய கட்சி அல்ல என்றும் சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கு பெருமிதமான இடம் கிடைக்கச் செய்யவே கட்சி பாடுபடுவதாகவும் கூறினார் கேரளத்தில் பிஜேபி எந்தத் தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் வாரணாசியும் கேரளமும் தமக்கு ஒன்றுதான் என்று அவர் குறிப்பிட்டார் கேரளத்தில் நிபா வைரஸ் பரவாமல் தடுக்க மத்திய அரசு மாநில அரசுடன் தோளோடு தோள் நின்று நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் மேலும் குறிப்பிட்டார்

நரேந்திரமோடி தலைமையேற்க இருக்கிறார்

இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினருடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருகிறது இந்த பிரதான நிகழ்ச்சி அல்லாது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் வேறு பல நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளன

பிரகாஷ் ஜவுடேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இன்று புதுடில்லியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு யோகா மிக அவசியம் என்றார் யோகா இந்தியாவின் பெருமைக்குரிய பாரம்பரியம் என்றும் நல்ல உடல்நலத்தை எட்ட உலகிற்கு இந்தியா வழங்கிய கொடை என்றும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாண்டு யோகா பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கேற்ற ஊடக அமைப்புகளுக்கு விருது வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் சர்வதேச யோகா விழாவைக் கொண்டாட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுக வில் கோஷ்டிப் பூசல் எதுவும் இல்லை என்றும் தொண்டர்களால் ஆளப்படும் கட்சியான அஇஅதிமுக வில் தலைவர் என்ற சொல்லுக்கே இடமில்லை என்றும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் இன்று சேலம் மாவட்டம் எடப்பாடியில் புதிதாகக் கட்டப்பட்டு உள்ள மேம்பாலம் மற்றும் பல்வேறு அரசுத் திட்டங்களைத் திறந்து வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அஇஅதிமுக விற்கு இரட்டை தலைமை கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜன் செல்லப்பா கோரியிருப்பதாகக் கூறப்படும் பேட்டியை தாம் இன்னும் பார்க்கவில்லை என்றும் பார்த்த பிறகு கருத்துச் சொல்வதாகவும் கூறினார் பேட்டியை முழுமையாக பார்த்துவிட்டு கருத்துச் சொல்வதாக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வமும் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் கூ கூறினார்

இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வார இறுதியிலும் நீர்நிலைகளை ஒட்டியுள்ள இடங்கள் காடுகள் பூங்காக்கள் கல்வி நிறுவனங்கள் வழிபாட்டுத் தலங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மரங்கள் நடப்படும் என்றும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட உள்ள இடங்களில் மரங்களை நடும் பணியில் மக்கள் பிரதிநிதிகள் அரசு ஊழியர்கள் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட அனைவரும் பங்கேற்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

அஸ்வினிகுமார் வேர் கைன்ட்நெஸ் ஸ்போக் என்னும் நூலை வெளியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது

உள்ளூர் மக்கள் அதிகாரிகள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர் கனகன் ஏரியை சுத்தப்படுத்திய அதிகாரிகள் உள்ளூர் மக்கள் மற்றும் தன்னார்வத் தொண்டர்களுக்கு நன்றி என்று ராஜ்நிவாஸ் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை ஒருவார காலம் தாமதமாக இன்று கேரள கடற்கரையை எட்டியுள்ளது கேரளத்தில் இன்று பருவமழை தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வுத் துறையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டு உள்ள திரு மிருத்யுஞ்ஜய் சாரங்கி தெரிவித்துள்ளார் கேரளத்தின் பேல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது